முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நிதி மோசடிகளை தவிர்ப்பதற்கு முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்யும் மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஏழை மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புவழங்கும் திட்டத்திற்கு சர்வதேச எரிசக்தி முகமை பாராட்டு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் எடுப்பவர்கள் மட்டுமல்லாமல் உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் அரையிறுதிப் போட்டியில்இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் செங் ஒய் யை இன்று சந்திக்கிறார் இனி விரிவான செய்திகள் தமிழக காவல்துறையில் உள்ள காலிப் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் காவல்துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர்

காவல்துறையின் பயன்பாட்டுக்காக ஒரு கோடி ரூபாய் செலவில் ஆளில்லா விமானம் வாங்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை மெரினா கடற்கரை அண்ணா நகர் மற்றும் காஞ்சிபுரம் கோயம்பத்தூர் விருதுநகர்

தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளை கண்காணிப்பதற்கு ஐம்பது ஆளில்லா விமானங்கள் வாங்கப்படும் என்றார் நிதி மோசுடிகளைத் தடுப்பதற்கு ஏதுவாக மத்திய அரசு முறைப்படுத்தாத நிதி சேமிப்புத் திட்டங்களை தடை செய்வதற்கான மசோதாவை மத்திய அரசு நேற்று அறிமுகம் செய்தது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இதனை தாக்கல் செய்தார் இந்த மசோதாவில் முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்வதற்கான ஒருங்கிணைந்த பரவலான நடவடிக்கை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது சேமிப்புதாரர்களின் நலனை பாதுகாப்பதற்கும் சேமிப்பு அல்லாத நிதித் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் இந்த மசோதாவில் அம்சங்கள் இடம் பெற்றுள்ளன விதிமீறல்களில் ஈடுபவர்களை கடுமையாக தண்டிக்கவும் சேமிப்புதாரர்களுக்கு உரிய உபங்கை அளிக்கவும் மசோதா வகை செய்கிறது ஏற்கனவே இதுதொடர்பான அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் கொள்கை முடிவுகளை பொதுத்துறை வங்கிகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார் இதுதொடர்பாக நேற்று புதுதில்லியில் வங்கியாளர்களை சந்தித்து அவர் பேசினார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தினார் வங்கி அல்லாத நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் கடன் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் கொள்கைகளை உடனடியாக வங்கிகள் செயல்படுத்த வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்படுவதற்கு சர்வதேச எரிசக்தி முகமை பாராட்டு தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழலுக்கும் பெண்களுக்கும் தேவையான திட்டமாக இத்திட்டம் உள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் நிர்வாக இயக்குநர் திரு ஃபத்தி பிரால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை ஒரு எரிசக்தி திட்டமாக அன்றி சமூகப் பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக கருதுவதாகக் கூறினார் மனித உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய மத்திய உள்துறை விவகாரங்கள் இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் நாடு முழுவதிலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகக் கூறினார் எந்தவிதத்திலும் மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்றும் சர்வதேச முகமையின் தரவரிசையில் இந்தியாவுக்கு ஏ கிரேட் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார்

சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் எடுப்பவர்கள் மட்டுமல்லாமல் உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அடங்கிய அமர்வு மாநிலத்தின் எந்தப்பகுதியிலும் இதுபோன்ற செயல்கள் நடக்காத வகையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்தினர் சென்னை பெருநகர நிலத்தடி நீர் ஒழுங்குமுறை சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரிய செயலாளரை வழக்கின் எதிர் மனுதாரராக நீதிபதிகள் சேர்த்தனர் இந்த விவகாரத்தில் இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் நிலத்தடி நீர் எடுக்கப்படுவது தொடர்பான புகார்கள் குறித்த விவரங்களை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அளிக்குமாறு அவர்கள் உத்தரவிட்டனர் நிலத்தடி நீரை எடுப்பதற்கான உரிமம் குறித்த விவரங்களை இரண்டு வாரங்களில் வழங்க வேண்டுமென்று உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் அனைத்து இடங்களும் நீரப்பப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஃபெலிக்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த கலந்தாய்வில் பல்கலைக்கழகத்தின் எட்டு உறுப்பு கல்லூரிகளின் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணவத்தினரின் குழந்தைகள்

இதனிடையே வேலூரில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன

இருவரிச்செய்திகள் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதி ஃஹபீஸ் சயீதின் கைது நடவடிக்கை எந்தவிதத்திலும் பயனளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென்று அமெரிக்கா கூறியுள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா வலியுறுத்தும் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சர்வதேச எல்லை விதிகளை மீறியதாக ஹோர்மர்சில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இங்கிலாந்து எண்ணெய் கப்பலை ஈரான் புரட்சிப் படையினர் கைப்பற்றினர்

தர்மபுரி மாவட்டம் இருளப்பட்டி கிராமத்தில் மத்திய அரசின் களவிளம்பரத்துறையின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கோவை மாவட்டத்தில் கொடிசியா சிறுதொழில் சங்கம் சார்பில் ஆறாவது புத்தகத் திருவிழா நேற்று தொடங்கியது

நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரஷாந்த் விஷ்ணுவர்தன் இணை முன்னேறியுள்ளது